தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு

ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதுதொடர்பாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சிவிஐயபாஸ்கர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்

நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தேர்வை நடத்தினாலும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் பெருந்தொற்று பரவி வரும் காலத்தில் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராவதும் சவாலான பணியாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மற்றும் அகில இந்திய பொறியியல் கல்லூரிகளுக்கான ஜே

தேர்வுகளை ஒத்தி வைக்கக் கோரி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் உட்பட ஏழு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யவிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்வெழுதும் மாணவர்கள் மற்றும் தேர்வுப் பணிகளில் ஈடுபடவுள்ள ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு மிகுந்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார் அரசு அறிவித்துள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி இத்தேர்வுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்

தமிழக முதலமைச்சர் திரு

செகண்ட்ஸ் இன்றிரவு திருவாரூரில் தங்கவுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார்

மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளில் பூஜ்பம் இரண்டு ஒன்பது சதவீதத்தினர் மட்டுமே உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்களின் உதவி தேவைப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மொத்த நோயாளிகளில் இரண்டு சதவீதத்தினர் மட்டுமே தீவிர சிகிச்சைப் பிரிவில் உள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இந்தப் பரிசோதனையை ஒருங்கிணைக்கும் அவர் சென்னையில் நேற்று எமது செய்தியாளரிடம் பேசினார்

ஒபன்னீர்செல்வம் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார்

இந்த ஆய்வுக்குப் பின்னர் துணை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும அதிகாரிகளுடனும் வணிகர் சங்கப் பிரதிநிதிகளுடனும் ஆலோசனை நடத்துகிறார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கோயம்பேடு சந்தையை மீண்டும் திறப்பது தொடர்பாக இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது மாநில பாடமுறை சிபிஎஸ்ஈ சர்வதேச பள்ளிகள் என அனைத்திற்கும் ஒரே பாடமுறையை கொண்டு வருமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இந்த வரி முறை நாட்டில் அமல்படுத்தப்பட்ட பின்னர் மாநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை மத்திய அரசு ஈடு செய்து வருகிறது இதற்கான நிலுவைத் தொகைகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்தக் கூட்டம் நடைபெறுகிறது

மத்திய அரசு ஊழியர்களுக்கான சுகாதார திட்டத்தின்கீழ் கண் காது மூக்கு தொண்டை போன்ற பிரச்சினைகளுக்கு தொலை மருத்துவ ஆலோசனை சேவையை பெறமுடியும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது முதல்கட்டமாக இந்த வசதி தில்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இ சஞ்சீவனி மூலமாக இந்த சேவை வழங்கப்படவுள்ளது மூத்த குடிமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடமிருந்து வந்த வேண்டுகோளை அடுத்து இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்வது குறித்து மத்திய அரசின் தெளிவான நிலைப்பாட்டை ஒருவாரத்திற்குள் அறிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அர்வு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்கீழ் இதுகுறித்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு போதிய அதிகாரம் உள்ள நிலையில் ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டக்கூடாது என்று கூறியுள்ளது

புதுதில்லி ரானுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்களின் உதவியுடன் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுயநினைவு இன்னும் திரும்பவில்லை என்றும் மருத்துவமனையின் செய்திக்குறிப்பி தெரிவிக்கிறது

ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது

மேற்கு அரபிக் கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அந்தப் பகுதியில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

மேற்குவங்க மாநில அரசு நடத்திய சர்வதேச வர்த்தக முதலீட்டு மாநாட்டில் ஒப்புக் கொள்ளப்பட்ட முதலீடுகள் குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு ஜெகதீப் தன்கேர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் ஹிந்தி திரைப்பட நடிகை ரியா சக்ரபர்த்தி மீது தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வழக்குப் பதிவு செய்துள்ளது சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரைப்பட பின்னணிப் பாடகர் திரு

பாலசுப்பிரமணியத்தின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது

பொன்னையா நேற்று வழங்கினார்

இன்னசென்ட் திவ்யா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

தற்போது பெங்களூரு அனியில் உள்ள அவர் துபாயிலிருந்து காணொளிக் காட்சி மூலம் ஆற்றிய உரையில் இதனை வலியுறுத்தியுள்ளார்